இருதலைவர்களும் பார்வையிட்டனர்

இரண்டாவதுஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாஐந்துவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

தமிழகம் வந்த இரு தலைவர்களுக்கும் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது

தமிழகஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் முதலமமச்சர் திருளடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திருஒபன்னீர்செல்வம் உள்ளிட்டஅமைச்சர்களும் கூட்டணிகட்சித்தலைவர்களும் பிரதமரைவரவேற்றனர் பின்னர் அவர் அங்கிருந்துதிருவிடந்தைக்குஹெலிகாப்டர் மூலம் சென்றார் சென்னைக்குவந்திருப்பதுதமக்குமகிழ்ச்சிஅளிப்பதாகவும் மாபெரும் வரவாறுகொண்டதமிழகமக்கள் சீளஅதிபர் திரு லீ ஜின்பிங்கிற்குஉற்சாகவரவேற்பு அளிப்பதும் தமக்குபெரும்அளிப்பதாகதமதுடுவிட்டர் செய்தியில் பிரதமர் தெரிவித்துள்ளார் இன்றுபிற்பகல் சென்னைக்குவந்தசீனஅதிபர் திரு ஸீ ஜின்பிங்கை தமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநிலஅமைச்சர்கள் பூங்கொத்துகொடுத்துவரவேற்றனர் விமானநிலையத்தில் பாரம்பரியநடனகலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களின் நடனநிகழ்ச்சிகளைஅதிபர் கண்டுரசித்தார் பிள்ளர் அவர் தங்கியிருக்கும் நட்சத்திரவிடுதிக்குசெல்லும் வழிநெடுகிலும் அவருக்குபள்ளிமாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆகியோர் கொடிகளைஅசைத்துஉற்சாகவரவேற்பு அளித்தனர் தாரைதம்பட்டை இசையுடன் அவருக்குவரவேற்பு அளிக்கப்பட்டது அவரதபயணத்தின் போது தமிழகம் மற்றும் தென்னிந்தியஉணவு வகைகள் அவருக்குஅளிக்கப்படும் என்றுஆதாரப்பூர்வவட்டாரங்கள் தெரிவித்தன சாலைநெடுகிலும் பசுமையபிரதிபலிக்கும் வகையில் தமிழகதோட்டக்கலைத் துறைகாய்கறிகள் பழங்கள் பூக்களைக் கொண்டு அலங்காரதோரணங்களைஅமைத்துள்ளது உச்சிமாநாட்டையொட்டிமாமல்லபுரம் அதனைசுற்றியுள்ளபகுதிகளில் மற்றம் வரலாறுகாணாதஅளவிற்குபாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கோவளம் அருகேஉள்ளநட்சத்திரவிடுதியில் தங்கியுள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுமாலைதமிழ் பாரம்பரியஉடையானவேட்டி சட்டையில் மாமல்லபுரத்தில் சீனஅதிபர் திரு ஸீ ஜின்பிங்கை வரவேற்றார்

விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் இந்தசந்திப்பு மிக்கபயனளிக்கும் என்றுஎதிர்பார்ப்பதாகஅவர் தெரிவித்தார்

நாங்குநேரி இடைத்தேர்தலில் ஆளும் அஇஅதிமுகஅரசுபணபலத்தைபயன்படுத்துவதாகதமிழககாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரிகுற்றம் சாட்டியுள்ளார் திருநெல்வேலியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டில் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு வெகுவாகபாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதாரநிலைமையில் முன்னேற்றம் இல்லைஎன்றும் குறிப்பிட்டார் ஐ என் எக்ஸ் மீடியாமுறைகேட்டில் அமலாக்கத்துறைதொடர்ந்தவழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் ஆஜராகுமாறுதில்லிநீதிமன்றம் இன்றுஉத்தரவிட்டது திங்கட்கிழனமயன்றுநீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துமாறுதில்லிசி பிஜசிறப்பு வரும் நீதிபதிஅஜய்குமார் குஹார் உத்தரவிட்டார்

பிரபல இசைக்கலைஞர் கத்ரிகோபால்நாத் மங்களூரில் இன்றுகாலமானார்

இசைக்கருவியானசாக்ஸபோன் இசைக்கருவியில் மேற்கத்திய கள்நாடக இசையெமுதல் முறையாகஅறிமுகம் செய்தவர் அவர் என்பதுகுறிப்பிடத்தக்கது அவர் டூயட் திரைப்படத்தில் சாக்ஸபோன் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பிடித்தார் ஏராளமானபாரம்பரிய இசைநிகழ்ச்சிகளிலும் அவர் தமது இசையின் மூலம் இசைஆர்வலர்களின் மனதைகவர்ந்தவர்

தேசியகைத்தறிகண்காட்சியைமாநிலகைத்தறிமற்றும் துணிநூல் துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் இன்றுதொடங்கிவைத்தார்

திருவண்ணாமலையில் பவுர்ணமிகிரிவலம் நடைபெறுவதைஅடுத்து நாளையும் நாளைமறுநாளும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றுதெற்குரயில்வேஅறிவித்துள்ளது

திருவள்ளுர்

கோவைமாவட்டம் பொள்ளாச்சியில் தேசியஅளவிலானயோகாபோட்டிநடைபெற்றது

விருதுநகர் மாவட்டம் சிவகாசிஅருகேபட்டாசுஆலையில் இன்றுனலைஏற்பட்டதிடர் வெடிவிபத்தில் ஒருதொழிலாளிஉயிரிழந்தார்

வதோதராவில் நடைபெற்றதென்னாப்பிரிக்காகவுக்குஎதிரான இரண்டாவதுஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாஐந்துவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது இந்தவெற்றியைஅடுத்து

அணித்தலைவர் மித்தாலி ராஜ்